நிறைவேறியது

திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார்

இன்று மருத்துவமனை தினமாக கொண்டாடப்படுகிறது தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டிகள் பாங்காக்கில் இன்று தொடங்குகின்றன

இனி விரிவான செய்திகள் இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு மாற்றாக தேசிய மருத்துவ ஆணையத்தை அமைக்க வகைசெய்யும் மசோதா மக்களவையில் நிறைவேறியது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய சுகாதாரத் துறை அமைச்ச் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் மருத்துவ கல்வி மற்றும் மருத்துவ நடைமுறைகளில் அதிகபட்ச தரத்தை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் என்றார் நாடு முழுவதும் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் எம் பி பி எஸ் மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினர் திரு ஆ ராசா இந்த மசோதா ஏழைகள் மற்றும் சமூக நீதிக்கு எதிரானதோடு ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி தன்மைக்கு விரோதமானது என்றும் குறிப்பிட்டார் இந்த மசோதாவை நிறைவேற்ற எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் திமுக திரிணாமூல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் டிஜிட்டல் புரட்சியை ஆப்பிரிக்க நாடுகளுடன் பகிா்ந்து கொள்ள தயாராக இருப்பதாக குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளாா்

ஆப்பிரிக்க மக்களை குறிப்பாக இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதமாக தொழில்நுட்ப அனுபவங்களை பகிா்ந்துகொள்ள இந்தியா விரும்புவதாகவும் அவா குறிப்பிட்டாா் முன்னதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் முன்னிலையில் இந்தியா பெனின் இடையே கல்வி சுகாதாரம் மற்றும் இ விசா உள்ளிட்ட துறைகளில் நான்கு புரிந்துணா்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின இந்தியா மியான்மா் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளது என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

முன்னதாக இந்தியா மியான்மா் இடையே பாதுகாப்பு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது

இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு சிறந்த மேலாண்மைக்கான மத்திய அரசின் விருதை பிரதமர் வழங்கினார்

இதற்கான ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்க அக்கட்சியின் பொதுச்செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை நடைபெற உள்ளதாக அக்கட்சியிள் அமைப்பு பணிகளுக்கான பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி என அனைத்துப் பகுதிகளிலும் குடிசைகளை அகற்றி கான்கிரிட் வீடுகளை கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் செயல்பாடுகள் சமூக நீதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வேலூர் தொகுதிக்குட்பட்ட ஒடுக்கத்தூர் அணைக்கட்டு உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்திய மாநில அரசுகள் மக்கள் பிரச்சிளைகளை அறிந்து அதற்கேற்ற வகையில் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அவர் குற்றம்சாட்டினார் மத்திய அரசின் புதிய தேசிய கல்வி கொள்கை வரைவு குறித்து திமுக காா்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியாலிடம் நேற்று வழங்கப்பட்டிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தாா் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் பிறந்த நாளான இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவமனை தினமாக கொண்டாடப்படும் என மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை மருத்துவமனையின் வளர்ச்சியில் பங்குபெற செய்யும் நோக்கிலும் மருத்துவமனையின் அன்றாட பணிகளில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பிற பணியாளர்கள் முழு ஈடுபாட்டுடன் தங்கள் பங்களிப்பினை வழங்குவதை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சா் தெரிவித்துள்ளாா் அஞ்சல்துறை பணியாளா் தேர்வுகளை அந்தந்த மாநில மொழிகளிலேயே எழுத வகை செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இத்தொடர்பான வழக்கு நேற்று நீதிபதிகள் எஸ் மணிகுமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் சார்பில் ஆஜான உதவி சொலிசிஸ்டர் ஜெனரல் ஜி கா்த்திகேயன் ஹிந்தி மொழி உள்ளூர் மொழியாக இல்லாத மாநிலங்களில் அந்தந்த மாநில மொழிகளில் தேர்வு எழுதலாம் என்று கூறினார் தேர்வு தொடர்பாக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட இரண்டு கற்றறிக்கைகள் இந்த திரும்பப்பெறப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

காஞ்சிபுரத்தில் நடைபெற்றுவரும் பூநீ அத்திவரதர் உத்சவத்தில் நாளை மறுநாள் முதல் பூநீ அத்திவரதர் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்க உள்ளார்

க்நாடக சுட்டப்பேரவையின் புதிய தலைவா் தேர்தல் நாளை நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனுக்களை இன்று பிற்பகலுக்குள் தாக்கல் செய்யுமாறு சட்டப்பேரவை செயலாளர் அறிவித்துள்ளார்

திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளித் தலைமை ஆசிரியர்களுக்காள மனவள பயிற்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் தொடங்கிவைத்தார் புத்தக வாசிப்பு பழக்கமே அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கும் என அரியலூர் மாவட்ட ஆட்சியர் திரு வினய் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் புதிய மோட்டர் வாகன சுட்ட வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள வாகன பதிவு மற்றும் புதிப்பித்தல் கட்டண உயர்வை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு மாநில வாரிகள் உரிமையாள்கள் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதி மீனவரின் வலைகளை அறுத்து அதிலிருந்த மீன்களை இலங்கை மீனவர்கள் பறித்துச் சென்றுவிட்டதாக கரைத் திரும்பிய மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் தாய்லாந்து ஒப்பன் பேட்மின்ட்டன் போட்டிகள் பாங்காக்கில் இன்று தொடங்குகிறது

மேலும் மகளிர் பிரிவில் சாய்னா நேவாலும் ஆடவர் பிரிவில் சாய் பிரணீத் கிடாம்பி புரீகாந்த் எச் எஸ் பிரணாய் சமீர் வாமா மற்றும் கஷ்பப் ஆகியோரும் பங்கேற்க உள்ளனா்